நடவடிக்கைகள் தொடா்பாக மருத்துவ நிபுணா்களுடன் ஆலோசனை நடத்துகிறாா்

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா தெரிவித்துள்ளார்

தேர்வு நடத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிகிறது இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் பொது போக்குவரத்து இ பாஸ் ரத்து

எடப்பாடி பழனிசாமி இவ்விருதுகளை வழங்கவுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

சில நெறிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்புடன் விமான நிலையத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை வரையுள்ள ஒரு வழித்தடத்தில் முதலில் ரயில்கள் இயக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ராஜாஜி அரசு மருத்துவமனை உட்பட மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு தேவையான ஆக்ஸிஜன் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதனையடுத்து

ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநிலத்தில் உணவகங்கள் குளிர்சாதன வசதியுடன் செயல்படலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குளிர்சாதன வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது

மத்திய அரசு துறைகளில் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் புதிதாக ஆட்களை எடுக்க தடை விதிக்கப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் உள்ளிட்டவற்றின் மூலமாக வழக்கமான ஆட்சேர்ப்புப் பணிகள் நடைபெறும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் செலவினங்களை குறைப்பது தொடர்பாக செலவினத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பாக வெளிவந்த செய்திகளை அடுத்து இவ்வாறு மத்திய நிதியமைச்சகம் விளக்கமளித்துள்ளது புதிய பணியிடங்களை தோற்றுவிப்பதில்லை என்ற சுற்றறிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது நாடுமுழுவதும் வேலையின்மை அதிகரித்துள்ளதாகவும் எனவே காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்புவதோடு புதிய பணியிடங்களையும் தோற்றுவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சுக்லா கேட்டுக் கொண்டுள்ளார்

நிதி நெருக்கடி காரணமாக ஏற்கனவே தனியார் துறையினர் ஆட்குறைப்பு செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்வுகள் ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்று கூறினார் இதுவரை

இந்த சிறப்பு ரயில்கள் எந்தெந்த வழித்தடங்களில் இயக்கப்படும் என்பது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று கூறிய அவர்

புல்லட் ரயில் திட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு

இத்திட்டத்திற்கான வழித்தடம் மற்றும் வடிவமைப்புக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்பாவில் மூன்று நாள் பயணம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் தமது மாஸ்கோ பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு ஈரான் தலைநகா் டெஹ்ரான் சென்றடைந்தார் அங்கு அவர் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை இன்று சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளார்

இந்தியா கஜஸ்தான் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு ராஜ்நாத்சிங் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர்களையும் திரு ராஜ்நாத்சிங் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு மூன்று நாள் பயணமாக ரஷ்பா தலைநகா மாஸ்கோ சென்றிருந்த அவா் இந்த கூட்டத்திற்கு இடையே ரஷ்பா சீனா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்தினார் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின்கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று முப்படைகளின் தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் பாதுகாப்பு கல்விக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலான கருத்தரங்கில் நேற்று உரையாற்றிய அவர் உலகம் முழுவதும் மாறிவரும் சூழலில் அண்டை நாடுகளுடனான எல்லைகளையும் சர்வதேச எல்லைகளையும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளையும் பாதுகாப்பது மட்டுமல்ல விண்வெளியையும் பாதுகாப்பது அவசியம் என்று கூறினார் அமெரிக்காவுடனான உறவுகள் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்ட திரு ராவத் ரஷ்யாவுடனான பாரம்பரிய உறவுகள் தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் வருங்காலத்திற்கான பாதுகாப்பு சாதனங்கள் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தரமானதாகவும் திறன் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் வங்கக் கடலில் நேற்று இந்தியா ரஷ்யா கடற்படையினர் கூட்டாக பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டனர் இரு நாடுகளின் கடற்படைகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்தப் பயிற்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுருந்தன

சர்வதேச போட்டிகளுக்கு தொடர்ந்து நமது வீரர் மற்றும் வீராங்கனைகள் பயிற்சி பெறும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார்

அதற்கான பயிற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்களை திறமைமிக்கவர்களாக உருவாக்குவதில் பயிற்சியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் கூறினார் பயிற்சியாளர்களின் செயல்பாடுகள் ஆண்டுக்கொருமுறை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

வேலூர்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பாலிவுட் நடிகர் குஷாந்த் சிங் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக அவரது வீட்டுப் பணியாளர் திவேஷ் சாவந்த் தை போதைப் பொருள் தடுப்புப் பிரிவினர் கைது செய்துள்ளனர் விமானம் புறப்படுவதற்கு முன்பு விமானி மற்றும் விமான சிப்பந்திகள் மது அருந்தியுள்ளார்களா என்பது குறித்த பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது வடக்கு காஷ்மீரில் நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் திஉரென நேற்று தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார் இரண்டு பேர் காயமடைந்தனர் புறநகர் ரயில் சேவை இயக்கம் குறித்து எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா கனடாவின் டெனிஸ் ஷபோவலவ் இணை தகுதி பெற்றுள்ளது இந்தப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் தற்போது போபண்ணா மட்டுமே களத்தில் உள்ளார் ஏற்கனவே ஸ்மித் நாகல் திவிஜ் சரண் ஆகியோர் தோற்று வெளியேறியுள்ளனர்

அடுத்த சுற்றில் அவர் கிரீஸ் நாட்டின் மரியா சக்காரியை சந்திக்கிறார்